பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்டமைப்பு துறைகளின் முன்னேற்றம் குறித்து புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

குறைந்த செலவில் சாலைகள் அமைப்பதற்கான வழிமுறைகள் கண்டறியப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு

உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் கால் இறுதியில் சாய்னா நேவால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய துறைகளான சாலை ஊரக நகர்ப்புற வீட்டு வசதி ரயில்வே விமான நிலையம் துறைமுகம் உள்ளிட்ட கட்டமைப்புத்துறைகளின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு

பிரதமரிடம் இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது

சாலைகளின் கட்டுமான தரம் மேம்படுத்தப்படும் அதேவேளையில் குறைந்த செலவில் அவற்றை அமைப்பதற்கான வழிமுறைகளும் கண்டறியப்பட்டு வருவதாக கூறினார்

சாலைகள் சிறப்பாக இருக்கும்பட்சத்தில் விபத்துகளும் பெருமளவில் குறையும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய ஆசிய நாடுகளுக்கு நான்குநாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கஸகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கைராட் டுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார்

இந்த பயணத்தின் ஒருபகுதியாக இந்திய வம்சாவளியினருடனும் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் இன்று கலந்துரையாடுகிறார் கஸகஸ்தானில் தமது பயணத்தை முடித்த பின்னர் இன்றுமாலை அவர் கிரிகிஸ்தான் புறப்படுகிறார் நீர்வ் மோடி இங்கிலாந்தில் தஞ்சமடைந்துள்ள வைர வியாபாரி நீரவ் மோடியை தாய்நாட்டிற்கு திரும்ப கொண்டுவருவது குறித்து தூதரகம் வழி கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக வெளியுறவுத் துறை இணை அமைச்சர் ஜென்ரல் வி

இதனிடையே பெட்ரோலிய பொருட்களை சரக்கு சேவை வரி கட்டமைப்பின்கீழ் கொண்டுவருவது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்று இக்குழுவின் தலைவர் திரு

நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அண்டர்காடு சுவாமி விவேகாணந்தா பள்ளி வளாகத்தில் தமிழ் பாரம்பரிய மூலிகை கண்காட்சியை இன்று தொடங்கிவைத்துப் பேசியஅவர் சித்த மருத்துவத்தின்மூலம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்றார் ஆடிப்பெருக்கு காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பாரம்பரிய உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது வாழ்வில் வளம் சேர்க்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும்வகையில் மேட்டுர் சேலம் கரூர் ஈரோடு தருமபுரி திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் அதிகாலைதொட்டே காவிரி நீர்நிலைகளில் மக்கள் கூடி மனமுருக வணங்கி வருகின்றனர் திருச்சி றீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை முக்கொம்பு உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் மக்கள் கூடி புனித நீராடி புத்தாடைகள் அணிந்து தலைவாழை இலையில் காவிரி தாய்க்கு காப்பரிசி காதோலை கருகமணி உள்ளிட்ட மங்கல பொருட்களோடு நாவல்பழம் உள்ளிட்ட கனிகளையும் படையலிட்டு கற்பூரம் ஏற்றி மனமுருக வழிபடுகின்றனர் புதுமண தம்பதிகள் தங்கள் வாழ்வு சிறக்க காவிரி தாயை வேண்டி திருமண மாலைகளை நீரில் அர்ப்பணித்தனர்

நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் காவிரி ஆற்றங்கரையில் புனிதநீராடி கன்னிமார் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டத்திலும் கரையோர பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர்

நடராஜன் திரு

கிருஷ்ணகிரி தென்பெண்ணை ஆற்றில் பொதுமக்கள் கூடி மறைந்த முன்னோர்களுக்கு வழிபபாடு செய்தனர்

வி

இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சாத்விக் இணை சீனாவின் ஷெங்